இன்றுதொடங்கிவைக்கிறார்

பணிநிரந்தரம் செய்யவேண்டுமென்றுசென்னைஉயர்நீதிமன்றம் இன்றுதீர்ப்பளித்துள்ளது

தெரியாத மூன்றுதீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் இனிவிரிவானசெய்திகள் மாணவர்கள் எதிர்மறைசிந்தனைகளுக்கு இடமளிக்கக்கூடாதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

அறிவும் பதவியும் பெறும்போதுமாணவா்களுக்குகூடுதல் பொறுப்பும் இருக்கவேண்டுமென்றுஅவா் அறிவுறுத்தினார் விஸ்வபாரதிபல்கலைக்கழகம் கல்விமேம்பாட்டில் சிறந்துவிளங்கிவருவதாகத் தெிவித்தபிரதமா் இதனைதோற்றுவித்தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர் இந்தபல்கலைக்கழக்தைஒருஉலகபல்கலைக்கழகம் என்றுகூடபெயரிட்டிருக்கலாம் என்றுகுறிப்பிட்டார் காணொலிகாட்சிவாயிலாகஉரையாற்றுவதில் இந்தபட்டமளிப்பு விழாவில் தாம் மிகுந்தபெருமைகொள்வதாகக் கூறியபிரதம் நேரடியாகதாம் இந்தநிகழ்ச்சியில் கலந்தகொண்டிருந்தால் தாம் கூடுதல் மகிழ்ச்சிஅடைந்திருப்பேன் என்றுதெரிவித்தார்

திறனையும் கற்றுத்தரவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டார் இந்தியாவின் பன்முகத் தன்மைபற்றிகுறிப்பிட்டஅவர் மாணவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமைகாணவேண்டுமென்றுஅறிவுறுத்தினாா் ரவீந்திரநாத் தாகூரின் கவிதைகள் பாடல்கள் உலகஅளவில் புகழ் பெற்றுவிளங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் புதியதேசியகல்விக் கொள்கை இந்தியாவின் சுயசாா்பு இயக்கத்தைமுன்னெடுத்துச் செல்லும் என்றுபிரதமர் நம்பிக்கைதெரிவித்தார் இந்தகொள்கைஆராய்ச்சிமற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு புதியவலுசோக்கும் என்றும் அவர் கூறினார்

இந்ததிட்டத்தின் மூவம் இரண்டாயிரம் மெகாவாட் மின்சாரம் நாட்டின் பிறபகுதிகளிலிருந்து புகழுள் வழியாககேரளமாநிலத்துக்குகொண்டுவரவசதிஏற்படுத்தப்பட்டுள்ளது

மராட்டியமன்னர் சத்ரபதிசிவாஜியின் பிறந்ததினத்தைபொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடிஅவருக்கு புகழாரம் குட்டியுள்ளார் மிகச்சிறந்தபோர் வீரரானசத்ரபதிசிவாஜியின் புகழ் என்றென்றும் நீடித்துநிலைத்திருக்கும் என்றும் அவரதுவீரமும் விவேகமும் நாட்டுமக்களுக்குஉந்துசக்தியாகவிளங்கும் என்றும் பிரதம் தமதடுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய சீனஎல்லைப் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த ஜூன் மாதம் இரு நாட்டுரானுவவீரர்களுக்கும் இடையேநடைபெற்றமோதலில் சீனவீரர்கள் ஐந்தபோ கொல்லப்பட்டதைஅந்நாடுமுதல் முறையாகஒப்புக் கொண்டுள்ளது அந்நாட்டுரானுவத்தைமேற்கோள்காட்டிசீனஅரசுஊடகம் உயிரிழந்தஐந்துவீரர்களின் பெயர்களைவெளியிட்டுள்ளது

லடாக் பகுதியிலிருந்து இரு நாட்டுபடைகளும் விலக்கிக் கொள்ளப்பட்டுவரும் நிலையில் சீனாவின் இந்தஅறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது சீனதரப்பில் படைகளைதிரும்பப் பெறுவது சுமூகமாகநடைபெற்றுவருவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையேஏற்படுத்தப்பட்டிப்பந்தத்தின்படிபடைகள் முழுவதும் திரும்பப்பெறப்படும் என்றும் சீனதரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடுகூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்துதற்காலிகஊழியர்களையும் பணிநிரந்தரம் செய்யவேண்டுமென்றுசென்னைஉயா்நீதிமன்றம் இன்றுதீர்ப்பளித்துள்ளது தொடர்பானமனுவைவிசாரித்தநீதிபதிதிருஎன் வெங்கடேஷ் பணிநிரந்தரம் இது கோரிமனுதாக்கல் செய்ததற்காலியஊழியர்கள் மட்டுமன்றி மாநிலம் முழுவதும் உள்ளகூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் தற்காலிகஊழியா்களுக்கும் இது பொருந்துஎன்றுதீாப்பில் குறிப்பிட்டுள்ளாா் இந்தஉத்தரவைஎட்டுவாரத்திற்குள் மாநிலஅரசுஅமல்படுத்தவேண்டுமென்றும் நீதிபதிஉத்தரவிட்டுள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தைஅடிப்படையாகக் கொண்டுதாக்கல் செய்யப்பட்டுள்ளவரும் நிதியாண்டுக்கானமத்தியபட்ஜெட்டில் திறன் மேம்பாட்டுதிட்டத்திற்குகூடுதல் நிதிஒதுக்கப்பட்டுள்ளது இந்தபட்ஜெட்டில் மேம்பாட்டுக்காகவும் திறன் படித்தவேலையில்லாமாணவா்களுக்குதொழிற்பயிற்சிஅளிக்கவும் மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடுசெய்யப்பட்டுள்ளது இந்ததிட்டத்தின் மூலம் கிராமப்புற இளைஞா்களுக்குதிறன் பயிற்சிஅளிக்கப்பட்டு கயமாகதொழில் தொடங்க ஊக்கம் அளிக்கப்படுவதாகதள்னாா்வதொண்டுநிறுவனா் திருமதிசசிகலாதெரிவித்தாா்

ரானுவத்தினரும் ஜம்மு கஷ்மீர் காவல்துறையினரும் இணைந்துநடத்தியதேடுதல் வேட்டையின்போது இந்ததுப்பாக்கிசண்டைநடைபெற்றதாகராணுவசெய்திதொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தீவிரவாதிகளிடமிருந்துஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே இன்றுகாலைமத்திய கஷ்மீரின் புட்காம் பகுதியில் நடந்தமற்றொருமோதலில் ஜம்மு கஷ்மீர் காவலர் வீரமரணமடைந்தார் மற்றொருவர் படுகாயமடைந்ததாகவும் ஒருவர் ராணுவசெய்திதொடர்பாளர் தெரிவித்துள்ளார்